வலுவான பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியைக் கொண்ட நாடாக இந்தியா உருவாக அரசுடன் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

அனைவருக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற இலக்கு எட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியிருக்கிறார் ஜுன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை காவிரியில் கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு அஆஸ்திரேலியா தகுதி பெற்றுள்ளது வலுவான பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியைக் கொண்ட நாடாக இந்தியா உருவாக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்ற அரசுடன் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து நேற்று பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்ததன் மூலம் நாட்டு மக்கள் வலுவான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே மக்களின் தீர்ப்பு அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தமது அரசு கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மோடி கூறினார் குடியரசுத் தலைவர் உரையின்மீது மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பிரதமர் இன்று பதிலளித்து உரையாற்றவுள்ளார் பிரதமர் திரு

பிரதமராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றும் முதல் வானொலி உரை இதுவாகும் நாட்டின் முக்கியமான பிரச்சினைகள் குறித்த தமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது

ஹர்தீப்சிங் பூரி கூறியிருக்கிறார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆணையத்திள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் திரு மசூத் ஹூசைன் தெரிவித்துள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக கர்நாடகம் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பெஞ்சமின் கூறியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்றார்

ஹவுரா ஜெகதாவ்பூர் சாம்மேல்ஸ்வரி விரைவு ரயில் கெய்ட்டாகுடா என்ற இடத்தில் மற்றொரு ரயிலுடன் மோதிய போது ரயிலின் எஞ்சினும் சில பெட்டிகளும் தடம் புரண்டு தீப்பிடித்தன புதுச்சேரி அமைச்சர்களின் அலுவலக செலவு குறித்து ஊழல் தடுப்புப் பிரிவு விசாரணைக்கு அம்மாநில துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் தங்களது அலுவலகங்களுக்கு வரும் சிறப்பு விருந்தினர்களை உபசரிப்பது நினைவுப்பரிசு வழங்குவது உள்ளிட்டவற்றுக்கு ஆகும் செலவை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்மீது திணித்தாக வந்த குற்றச்சாட்டை அடுத்து துணைநிலை ஆளுநர் இவ்வாறு உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின்கீழ்

மாற்றுத் திறனாளிகளுக்கான உணர்வுப் பூங்கா போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் சமிக்ஞைகளை விளக்கும் பூங்கா உள்ளிட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

மழையின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் அறிந்துகொள்ள திருக்குறளின் வான்சிறப்பு அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பள்ளியில் அன்றாடம் காலை கடவுள் வாழ்த்தின்போது படிக்கும் நிகழ்வு திருவண்ணாமலையில் தொடங்கப்பட்டுள்ளது

ரூபாய்வரை சர்வதேச சந்தையில் விற்கலாம் என்று ஆசை வார்த்தை காட்டி மோசடியில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

அமெரிக்காவை ஈரான் குறைத்து மதிப்பிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் பெங்களூருவில் பொதுமக்களின் வைப்புநிதியை மோசடி செய்த தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை சிறப்புப் புலனாய்வுக் குழுவினர் கைப்பற்றியுள்ளனர்

நெஞ்சுவலியால் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ப்ரைன் லாரா தாம் நலமுடன் இருப்பதாக கூறியுள்ளார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் ஆலயத்தின் வடக்கு ராஜகோபுரத்தில் ஏற்பட்ட விரிசல் சரிசெய்யப்பட்டுள்ளது பெரம்பலூரில் நேற்று நடைபெற்ற

தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர்க் காப்பீட்டு திட்டத்தின்கீழ் அனைத்து விவசாயிகளும் இணைக்கப்படுவார்கள் என்று ஆட்சியர் திருமதி எஸ்

காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறவுள்ள அத்தி வரதர் வைபவத்தில் பங்கேற்கும் பொதுமக்கள் தங்களது நான்கு சக்கர வாகனங்களுக்கான அனுமதிச் சீட்டினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஃபின்ச் சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார்